நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக்பாம்பியோ இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார் காவிரி கோதாவரி நதிகளை இணைப்பதே தமிழக அரசின் கனவுத் என்று தமிழக முதலமைச்சர் திரு

புதுவையில் மரக்கன்றுகளை நடுவதற்கான துணைநிலை ஆளுநரின் வார இறுதி ஆய்வுகள் வாரத்தின் இதர நாட்களுக்கும் நீட்டிக்கப்படுவதாக ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது மத்தியில் பெரும்பான்மை வலுவுடன் கூடிய ஓர் அரசு முழுப் பெரும்பான்மையுடன் மீண்டும் பதவிக்கு வந்திருப்பது பல பத்தாண்டுகளுக்கு பின்னர் இதுவே முதல் முறை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதில் அளித்த அவர் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பில் ஸ்தர தன்மையில் மக்களுக்கு உள்ள விருப்பத்தையே காணமுடிவதாக கூறினார் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஓர் ஜனநாயக நாட்டில் மக்கள் இவ்வளவு விழிப்புடன் இருப்பது பெருமைக்குறியது என்றும் நாட்டிற்கு சேவையாற்ற மீண்டும் வாய்ப்பளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் பிஜேபி வென்றதால் நாடு தோற்று விட்டதாக சிலர் பேசுவது வருந்த தக்கது என்றும் மக்களின் முடிவை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி குறிப்பிட்டார்

அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பயோ இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் பிரதமர் இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா உடனான உறவுகளுக்கு தாம் அளிக்கும் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தி புதிய அரசின் பதவிக்காலத்திலும் அதற்கு அப்பாலும் இருதரப்பு உறவுகள் அமைய வேண்டிய விதம் பற்றிய தமது பார்வைகளும் பகிர்ந்து கொண்டார் வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு தீவிரவாத எதிர்ப்பு எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பையும் மக்கள் நிலையிலான தொடர்புகளையும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள தாம் உறுதி பூண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தியாவுடன் வலுவான உறவுகளை கட்டியமைப்பதிலும்பொதுவான நோக்கங்களுக்காக ஒருங்கிணைந்து பாடுபடுவதிலும் அமெரிக்க அரசு தொடர்ந்து ஆர்வம் செலுத்தி வருவதாக திரு மைக் பாம்பியோ கூறினார் தேர்தல் வெற்றிக்காக திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் அமெரிக்க அதிபரின் வாழ்த்துக்களையும் எடுத்துக் கூறினார் தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சரவை சந்தித்து பேசினார் பிரதமர் திரு

மனிதனை மையமாக கொண்ட எதிர்கால சமுதாயம் என்னும் மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெற உள்ள இம்மாநாட்டில் உணவுப் பாதுகாப்பு எரிசக்தி பாதுகாப்பு நிதி உறுதிப்பாடு தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான புதுமையாக்க முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்படும் இம்மாநாட்டிற்கான பிரதமரின் தனித்தாதராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியை பொதுமக்கள் தவறாது கேட்பதுடன் மற்றவர்களையும் அவ்வாறே ஊக்குவிக்க வேண்டும் என மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டை கட்டி எழுப்பும் பணிகளில் மக்களின் பங்கேற்பை உறுதிபடுத்தும் நோக்கத்துடன் கூடிய தனிச்சிறப்பான நிகழ்ச்சி மனதின் குரல் என்று வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இன்று புதுடெல்லியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடுவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் வரவிருக்கும் மத்திய பட்ஜெட் தொடர்பாக சில ஆலோசனைகளை குடியரசுத் துணைத் தலைவர் இந்த சந்திப்பின் போது வழங்கினார் விவசாயிகளின் நலனை பாதுகாத்தல் வேளாண்துறையில் அமைப்பு ரீதியிலான மாற்றங்களை கொண்டு வருதல் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையை மறுஆய்வு செய்தல் ஆகியன இந்த ஆலோசனையில் அடங்கும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டங்களின் போது போலிசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என இன்று மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி வலியுறுத்தினார் பூஜ்ய நேரத்தில் அவையில் பிரச்சனையை எழுப்பி பேசிய அவர் போதிய இழப்பீடு கிடைக்காத்தால் துப்பாக்கிச் சூட்டிடல் காயமடைந்தவர்கள் சரியான சிகிச்சை பெற இயலவில்லை என்றார் காங்கிரஸ் உறுப்பினர் திரு வசந்தகுமார் பூஜ்ய நேரத்தில் பேசுகையில் கன்னியாகுமரி பகுதியில் சுற்றுலாப் பயணிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் ரயில் மற்றும் இணைப்புகளையும் மீனவர்களுக்கான உள்கட்டமைப்பு விமான வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் காவிரி கோதாவரி நதிகளை இணைப்பதே தமிழக அரசின் கனவுத் திட்டம் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறையின் பணிகள் தொடர்பாக இன்று நடைபெற்ற மறுஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் நதிகளை இணைப்பதால் டெல்டா பகுதியில் விவசாயம் மிகப்பெரிய அளவில் ஊக்கம் பெறும் என்பதால் இத்திட்டத்தை விரைவில் தொடக்கி நிறைவேற்றி முடிக்க பிரதமரிடம் தாம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக கூறினார்

புதுச்சேரி துணைநிலைஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று கனகன் ஏரிக்கு மீண்டும் சென்று ஏரிக்கரையில் எஞ்சியுள்ள இடங்களில் வித்யா நிகேதன் பள்ளி மாணவர்கள் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் என்எஸ்எஸ் மாணவர்களுடன் மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார் கனகன் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து மாணவர்கள் நடத்திய விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரியை நீர்மிகு பசுமை மாநிலமாக மாற்ற அவசர தேவையிருப்பதால் மரக்கன்றுகளை நடுவதற்கான துணைநிலை ஆளுநரின் வாரஇறுதி ஆய்வுகள் வாரத்தின் இதர நாட்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ராஜ்நிவாஸ் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணைநிலை ஆளுநருடன் இணைந்து மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட விரும்பும் பள்ளிகள் ராஜ்நிவாசை தொடர்பு கொள்ளலாம் என்றும் மரக்கன்றுகளை நடும் இயக்கத்தில் பள்ளி மாணவர்களின் பங்கேற்பு குறித்து ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டு சுதந்திர தினத்திற்கு முதல் நாள் மாணவர்களுக்கு திரையிடப்படும் என்றும் ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது

மல்லா கிருஷ்ணாராவ் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

மேலும் பாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான புதிய ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேல் ஆகியோர் இணைந்து பயன்பாட்டிற்கு வழங்கினர் பின்னர் திரு

டெங்கு காய்ச்சலால் புதுவையில் உயிரழப்பு இல்லை என்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் டெங்கு காய்ச்சல் முற்றிலுமாக ஒழித்துவிட முடியும் என்றும் அவர் கூறினார்

காரைக்காலில் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கும் பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்றும் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார்

ஏனாமில் உள்ள எஸ்டிபிபி அரசு ஜுனியர் கல்லூரியில் இன்று நடைபெற்ற சர்வதேச போதை மருத்து தடுப்பு தின விழாவில் காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ரச்சனா சிங் கலந்து கொண்டு போதை மருந்துகளின் தீமைகளை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார் போதை மருந்துகளை ஒரு போதும் தொடமாட்டோம் என மாணவர்கள் இந்நிகழ்ச்சியின் போது உறுதி ஏற்றனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக்பாம்பியோ இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார் காவிரி கோதாவரி நதிகளை இணைப்பதே தமிழக அரசின் கனவுத் திட்டம் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் புதுவையில் மரக்கன்றுகளை நடுவதற்கான துணைநிலை ஆளுநரின் வார இறுதி ஆய்வுகள் வாரத்தின் இதர நாட்களுக்கும் நீட்டிக்கப்படுவதாக ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது